விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்கினார்

நரேந்திர மோடி கூறியுள்ளார்

ஆட்சியர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

சுரேஷ் ரெய்னா விலகியுள்ளார் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு நடப்பாண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று காணொலி காட்சி வாயிலாக வழங்கினார் இந்திய ஹாக்கி ஜாம்பவான் தயான்சந்த் பிறந்தநாள் ஆண்டுதோறும் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து காணொலிக் காட்சி வாயிலாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கலந்து கொண்டு விருது பெற்ற விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்களைகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார் நாட்டை ஒருங்கிணைப்பதில் விளையாட்டு முக்கியப் பங்கு வகிப்பதாக குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் விளையாட்டுப் போட்டியில் வெற்றிபெற்றால் அதை வடகோடியில் உள்ள லடாக்கைச் சேர்ந்த மக்களும் கொண்டாடுவார்கள் என்பதுதான் விளையாட்டின் சிறப்பு என்றார் தேசத்தை நிர்மாணிப்பதிலும் விளையாட்டு ஒரு உந்துசக்தியாக விளங்குகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த விழாவில் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது அர்ஜூனா விருது துரோணாச்சாரியா விருது தயான்சந்த் விருது

பெங்களூருவிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த மாற்றுத் திறனாளி விளையாட்டு வீரர் மாரியப்பன் கேல் ரத்னா விருதையும் மாற்றுத் திறனாளி விளையாட்டு வீரர்களுக்காள பயிற்சியாளர் மதுரையைச் சேர்ந்த ரஞ்சித் குமார் தயான்சந்த் விருதையும் பெற்றுக் கொண்டனர் புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற விழாவில் பேசிய விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு

சிறப்பாக சாதனை புரியும் விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளை அங்கீகரிக்கும் வகையில் தேசிய விருதுகளை அரசு அவர்களுக்கு வழங்கி கௌரவித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இவர்களது சாதனைகளை அரசு அங்கீகரிக்காவிட்டால் வளர்ந்துவரும் விளையாட்டு வீரர்களை அடையாளம் காணாமுடியாமல் போய்விடும் என்றும் இந்தியாவில் ஏராளமான திறமைமிக்க விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் உள்ளதாகவும் அவர் கூறினார் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான கயேச்சையான குழு விருதுக்குரியவர்களை தேர்ந்தெடுப்பதாகவும் இதில் தமது அமைச்சகத்திற்கு எந்த பங்கும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் இந்த ஆண்டு விருது பெறுவதற்கு தகுதியானவர்கள் யாராவது விடுபட்டிருந்தால் அவர்களுக்கு அடுத்த ஆண்டு விருது வழங்கி கௌரவிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார் முன்னதாக இன்று காலை தில்லியில் உள்ள தயான்சந்த் விளையாட்டு அரங்க வளாகத்தில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மத்திய விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜ்ட மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு அனைத்து விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்

இந்நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் நமது நாட்டைச் சேர்ந்த வீரர்களும் வீராங்கனைகளும் கலந்து கொண்டு நாட்டிற்கு பெருமை தேடித் தருவதாக குறிப்பிட்டுள்ளார் அவர்களின் குறிப்பிடத்தக்க சாதனைகளை கொண்டாடும் வகையில் ஆண்டு தோறும் தேசிய விளையாட்டு தினம் கொண்டாடப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஹாக்கி விளையாட்டில் தனது மட்டையால் பல சாகசங்கள் புரிந்த மேஜர் தயான்சந்தை நாடு என்றும் மறவாது என்றும் அவருக்கு இந்நாளில் தாம் புகழஞ்சலி செலுத்துவதாகவும் பிரதமர் தனது ட்விட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளர் விளையாட்டு வீரர்கள் சாதனை படைக்க காரணமாகவும் ஆதரவாகவும் இருந்த அவர்களது குடும்பத்தினர் பயிற்சியாளர்கள் உதவியாளர்கள் ஆகியோரை தாம் பாராட்டுவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் விளையாட்டை பிரபலப்படுத்தவும் இந்தியாவில் உள்ள வளர்ந்துவரும் வீரர்களிடம் காணப்படும் விளையாட்டுத் திறமையை ஊக்குவிக்கவும் அரசு ஏராளமான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பொதுமக்களும் நாள்தோறும் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க ஏதாவது ஒரு உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்று காணொலி காட்சி வாயிலாக ஆய்வு மேற்கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் சிகிச்சை நெறிமுறைகள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் முழுமையாக பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து உரிய ஆய்விளை மேற்கொள்ள வேண்டுமென்றும் அவர் அறிவுறுத்தினார் நாட்டிலேயே தமிழகத்தில்தாள் இந்த நோய் தொற்றை கண்டறிவதற்காள ஆய்வகங்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

ஏழை மக்கள் விவசாயிகள் மற்றும் அனைத்து தரப்பினரின் நலனுக்காக வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவிகளையும் அவர் சுட்டிக்காட்டினார்

இதுவளர இல்லாத அளவிற்கு வேளாண் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு விவசாயிகளுக்கு உதவிட வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக அரசு மேற்கொண்டு வரும் இந்த நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் தொடா்ந்து முழு ஒத்துழைப்பினை அளித்திட வேண்டுமென்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் இந்த நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக சிறப்பாக பணியாற்றி வரும் மாவட்ட ஆட்சியா்களுக்கும் மருத்துவத்துறை பணியாளா்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் இன்று பிற்பகல் மருத்துவ நிபுணர் குழுவினருடனும் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தவுள்ளார் இதன் பின்னர் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை மாநில அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையில் நேற்று காலமான கன்னியாகுமரி மக்களவை தொகுதி காங்கிரஸ் உறுப்பினர் திரு எச் வசந்தகுமாரின் உடல் அவரது சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்படுகிறது

முள்ளதாக இன்று காலை சென்னை திநகரில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த வசந்தகுமார் உடலுக்கு குடும்பத்தினரும் நண்பர்களும் பொதுமக்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் வர்த்தக அமைப்புகளின் பிரதிநிதிகளும் திரையுலகினரும் அஞ்சலி செலுத்தினர் எச் வசந்தகுமார் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமா் திரு நரேந்திரமோடி காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தெலங்கானா மாநில ஆளுநர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

புல்வாமா மாவட்ட காவல்துறையினர் ரானுவத்தினர் துணை ரானுவ்ப படையினர் கூட்டாக மேற்கொண்ட நடவடிக்கையின்போது இவர்கள் கொல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர்

தீவிரவாதிகளின் மறைவிடத்திலிருந்து ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் கைப்பற்றப்பட்டன

எல் கிரிக்கெட் போட்டியிலிருந்து சென்னை சுப்பர் கிங்ஸ் அணியின் முன்னணி வீரர் சுரேஷ் ரெய்னா விலகியுள்ளார் சொந்த காரணங்களால் ரெய்னா நாடு திரும்பியுள்ளதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுரேஷ் ரெய்னாவுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எப்போதும் ஆதரவாக இருக்கும் என்று அந்த அணியின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு

விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார்